கொண்டாடப்பட்டது

தலைநகர் டெஹ்ரான் புறப்பட்டுச் சென்றார்

ஒதுக்கீடு செய்யும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் கூறியுள்ளார்

எட்டாம் தேதி மருததுவ நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார் இனி விரிவான செய்திகள் ஆசிரியர் தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது முன்னாள் குடியரசுத் தலைவரும் கல்வியாளருமான டாக்டர் ராதாகிருஷ்ணனின் பிறந்த தினம் ஆண்டுதோறும் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது இந்நாளில் நல்லாசிரியர்களுக்கு தேசிய விருதுகள் வழங்கப்படுகின்றன விருகுகளை இன்று இந்த குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் காணொலி காட்சி மூலம் வழங்கினார் இந்த விழாவில் உரையாற்றிய அவர் நமது நாட்டின் குடிமக்களுக்கு அறிவை புகட்டுகின்றன ஆசிரியர்கள் அவர்களின் நல்லொழுக்கத்திற்கு அடித்தளமிட்டு உண்மையான தேசகட்டமைப்பாளர்களாக விளங்குகிறா்கள் என்றார் நல்ல கட்டிடங்களும் அதிக செலவு பிடிக்கும் கருவிகளும் பிற வசதிகளும் சிறந்த பள்ளியை உருவாக்குவதில்லை என்றும் சிறந்த பள்ளியை உருவாக்குவதற்கு மிகவும் முக்கியமானது ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு உணர்வுதான் மிக முக்கியம் என்று திரு ராம்நாத் கோவிந்த் குறிப்பிட்டார் கல்வி முறையில் அடிப்படை மாற்றங்களை ஏற்படுத்தும் மையமாக ஆசிரியர்கள் இருக்க வேண்டும் என்று கூறிய அவர் புதிய கல்விக் கொள்கையின்படி அனைத்து நிலைகளிலும் பயிற்றுவிக்கும் பணிக்கு மிகவும் திறமை உள்ளவர்களை தெிவு செய்வதற்கான முயற்சிகள் புதிய கல்விக் கொள்கையில் இருப்பதாகவும் தெிவித்தாா் பல்வேறு தரப்பினின் கருத்துக்களையும் பரிசீலித்தபின் வடிவமைக்கப்பட்டுள்ள புதிய கல்விக் கொள்கை எதிர்கால தேவைகளுக்கு உரியவர்களாக நமது குழந்தைகளை தயார்படுத்தும் முயற்சியாகும் என்று அவர் குறிப்பிட்டார்

அளைத்து ஆசிரியர்களும் இந்த தொழில்நுட்பத்தில் தங்களின் திறமைகளை வளர்த்துக் கொள்வது அவசியம் என்று குறிப்பிட்ட அவர் அப்போதுதாள் கல்வியை மிகவும் பயனுள்ளதாக மாற்ற முடியும் என்றும் மாணவர்களையும் புதிய தொழில்நுட்பங்களுக்கு மாறச் செய்ய முடியும் என்றும் கூறினார்

தமிழகத்திலிருந்து சென்ளை அசோக் நன் அரசு மகளிர் மேல்நிவைப் பள்ளியின் தலைம் ஆசிரியை ஆர் சி சரஸ்வதியும் சத்தியமங்கலம் அரசு உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர் திலிப்பும் இவ்விருதகளை பெற்றுக் கொண்டனர்

இந்த நிகழ்ச்சியில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தேசத்தின் வளர்ச்சியில் ஆசிரியர்களின் பங்களிப்பு முக்கியமானது என்பதை ஒரு சமூகமாக நாம் உணர வேண்டுமென்று குடியரசுத் துணைத்தலைவா திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளாா் கற்பித்தல் நடைமுறையின் இதய பகுதியாக ஆசிரியர்களையும் பாடப்பிரிவுகளையும் தேசிய கல்விக் கொள்கை சியாகவே அங்கீகித்துள்ளது என்று ஆசிரியர்கள் தினத்தையொட்டி தமது முகநூல் கூறியுள்ளார்

மாறிவரும் காலத்திற்கு ஏற்ப தங்களின் அறிவாற்றலையும் திறன்களையும் மேம்படுத்திக் கொள்ள உறுதியேற்றிருக்கும் அனைதது ஆசிரியர்களுக்கும் அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார் தேசத்தின் கட்டமைப்புக்கும் மனங்களை செம்மைப்படுத்துவதற்கும் கடின உழைப்பை மேற்கொள்ளும் ஆசிரியர்களின் பங்களிப்புக்கு நன்றி செலுத்த வேண்டுமென்று பிரதமா் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளாா் ஆசிரியர் தினத்தைபொட்டி வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் ஆசிரியர்களின் குறிப்பிடத்தக்க முயற்சிகளுக்கும் நாம் கடமைப்பட்டுள்ளோம் என்று குறிப்பிட்டுள்ளார் ஆசிரியர் தினத்தையொட்டி முன்னாள் குடியரகத் தலைவரும் கல்வியாளருமான டாக்டர் ராதாகிருஷ்ணனின் பிறந்தநாளில் அவருக்கு பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார் புதிய கல்விக் கொள்கையில் குறிப்பிட்டுள்படி ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சா் திரு பிரகாஷ் ஜவடேக்கா் கூறியுள்ளார் ஆசிரியர் தினத்தையொட்டி காணொலி காட்சி மூலம் மும்பையில் உள்ள பார்லே திலக் வித்பாலயாவின் நூற்றாண்டு விழாவில் உரையாற்றிய அவர் ஆசியர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார் தேசிய கல்விக் கொள்கை அடிப்படை மற்றும் தொழில்நுட்ப கல்விக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக அவர் கூறினார் பாடத்திட்டங்களை குறைத்து மாணவர்களின் பகுப்பாய்வு திறளை மேம்படுத்தும் என்று அவர் குறிப்பிட்டார் புதிய கல்விக் கொள்கையின் அடித்தளம் அறிவியல் உணா்வாக இருக்கும் என்றும் திரு பிரகாஷ் ஜவடேக்கா கூறினார் ரஷ்யாவில் மூன்று நாள் பயனம் மேற்கொண்ட பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் தமது மாஸ்கோ பயணத்தை நிறைவு செய்து இன்று ஈரான் தலைநகர் டெஹ்ரான் புறப்பட்டுச் சென்றார் அங்கு அவர் ஈரான் பாதகாப்பு அமைச்சர் பிரிகேடியர் ஜெனரல் அமிர் ஹட்டாமியை சந்தித்து இருதாப்பு பாதுகாப்பு உறவுகள் குறித்து விவாதிக்க உள்ளார்

இந்தியா கஜஸ்தான் இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதித்ததாக திரு ராஜ்நாத்சிங் டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் உஸ்பெக்கிஸ்தான் தஜிகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சாகளையும் திரு ராஜ்நாத்சிய் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பாதுகாப்பு அமைச்சுகள் கூட்டத்தில் பங்கேற்பதற்கு மூன்று நாள் பயணமாக ரஷ்யா தலைநகர் மாஸ்கோ சென்றிருந்த அவர் இந்த கூட்டத்திற்கு இடையே ரஷ்யா சீனா மற்றும் மத்திய ஆசிய நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சா்களை சந்தித்து பேச்சு நடத்தினாா்

சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறவுள்ள இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கூணொலி காட்சி வாயிலாகவும் மருத்துவா்கள் கலந்து கொள்வாா்கள் என்று தெரிகிறது

எளிதாக வணிகம் செய்வதற்கான தர வரிசை பட்டியலில் ஆந்திர பிரதேசம் இரண்டாவது ஆண்டாக தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது

மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனும் தொழில் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலும் இன்று வெளியிட்டனர்

இரண்டாவது இடத்தில் இருந்த தெலங்கானா மூன்றாவது இடத்திற்குச் சென்றுள்ளது இந்த தரவரிசைப் பட்டியடிலை வெளியிட்ட திருமதி நிர்மலா சீதாராமன் கட்டுமான அனுமதி தொழிலாளர்களை முறைப்படுத்துதல் கற்றுக்சூழல் பதிவு எளிதாக தகவல் கிடைத்தல் இடம் கிடைத்தல் ஒற்றைச் சாளர முறை போன்றவை தர வரிசைப் பட்டியலுக்கான அளவு கோல்களாக கொள்ளப்பட்டன என்றார்

தொழிலாளர் சட்ட சீர்திருத்தங்கள் தாவாக்கள் சட்டத்தில் சீர்திருத்தங்கள் ஆகியவற்றின் மூலம் வணிகத்தை விரைவாகவும் செலவு குறைவாகவும் செயல்படுத்துவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக திரு பியூஷ் கோயல் கூறினார் செலவின நிர்வாகத்திற்கான பொருளாதார நடவடிக்கைகள் குறித்து நேற்று வெளியிடப்பட்ட கற்றறிக்கை புதிய வேலை நியமனத்தை எந்தவகையிலும் பாதிக்காது என்று மத்திய நிதி அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது இந்த கற்றறிக்கை துறைகளுக்குள் புதிய பதவிகளை உருவாக்குதை மட்டுமே குறிப்பிடுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு பணியிடங்களை நிரப்புவதற்கு கட்டுப்பாடோ தடையோ இல்லை என்றும் நிதி அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது மத்திய பணியாளா் தேர்வாணையம் ரயில்வே பணி நியமன வாரியம் உள்ளிட்ட அரசு முகமைகள் மூலம் பணியாளர்களை சேர்ப்பது வழக்கம்போல் தொடரும் என்றும் அது திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது ச்வதேச மற்றும் பிராந்திய நிலைகளில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் உலகின் பல்வேறு பகுதிகளில் வன்முறைகளும் மோதல்களும் அதிகரிப்பது குறித்து பிரிக்ஸ் அமைப்பிள் நாடுகள் கவலை தெரிவித்குள்ளன பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளைக் கொண்ட பிரிக்ஸ் அமைப்பின் வெளியுறவு அமைச்சள்கள் காணொலி காட்சி மூலம் சந்தித்து உரையாடினா் பிரச்சினைகளுக்கு சா்வதேச விதிமுறைகள் மற்றும் கோட்பாடுகள் அடிப்படையில் குறிப்பாக ஐ சாசன அடிப்படையில் அமைதியாகவும் தூதரக வழிமுறை மூவமும் பேச்சு நடத்தி தீர்வுகாண வேண்டுமென்று அவர்கள் வலிபுறுத்தினர் பயங்கரவாத குழுக்களுக்கு எதிராள ரானுவ நடவடிக்கைகள் தவிர மற்ற அனைத்து நிலைமைகளிலாள மோதல்களும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டுமென்று ஐ நா பாதுகாப்பு சபையின் தீர்மானம் கோருவதை அவர்கள் சுட்டிக்காட்டினர் பயங்கரவாத அச்கறுத்தலை எதிர்கொள்ள உறுப்பி நாடுகளிடையே ஒத்துழைப்பு அதிகிக்க வேண்டுமென்று இந்திய வெளியுறவு அமைச்சா் திரு ஜெய்சங்கா் வலியுறுத்தினாா் ஜம்மு கஷ்மீர் யுனியன் பிரதேசத்தின் ஸ்ரீநகள் மாவட்ட ஒட்டுமொத்த வளர்ச்சி நிலைமை குறித்து துணை நிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா விரிவாக ஆய்வு நடத்தினார் பல்வேறு முகமைகளால் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டங்களையும் இம்மாவட்டத்தில் செயல்படுத்தப்படும் மத்திய அரசு சார்பிலாள திட்டங்களின் தாக்கம் பற்றியும் அவர் ஆய்வு செய்தார்